இந்தூரில் தாவூதி போரா சமூகத்தினா் ஏற்பாடு செய்திருந்த ஆஷாரா முபாரக்கா நிகழ்ச்சியில் இன்று அவர் உரையாற்றினார் செர்பியா மால்டா ருமேனியா ஆகிய நாடுகளில் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு ஏழு நாள் பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார் நாடு முழுவதும் இன்று ஹிந்தி தினம் கொண்டாடப்படுகிறது

தென்கொரியாவில் நடைபெறும் உலக துப்பாக்கி சுடும் சாம்பியன் போட்டிகளில் உதய்வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் உலகம் ஒரு குடும்பம் என இந்திய மக்கள் நம்புவதாகவும் ஒவ்வொருவரையும் ஒருங்கிணைக்கும் பாரம்பரியத்தை இந்தியா கொண்டுள்ளது என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் இமாம் உஸைள் தியாகத்தை நினைவுகூறும் வகையில் தாவூதி போரா சமூகத்தினா் ஏற்பாடு செய்திருந்த ஆஷாரா முபாரக்கா நிகழ்ச்சியில் இன்று அவா் உரையாற்றினாா் இந்திய சமூகமும் அதன் பாரம்பரியமும் நமது நாட்டை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுகின்றன என்று அவர் குறிப்பிட்டார்

வளர்ச்சியடைந்த நாடுகளின் தற்காப்பு நிலை அதிகரித்து வருவது உலக வர்த்தக மேம்பாட்டிற்கு ஏற்பட்டுள்ள சவால்கள் புதிய தொழில் புரட்சி உள்ளிட்ட விஷயங்கள் இந்த தகூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எஃகு மற்றும் அலுமினிய பொருட்கள் மீதான சுங்கவரியை உயர்த்தியுள்ள நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது இத்தகைய நடவடிக்கை வர்த்தக யுத்தம் போன்ற நிலையை உருவாக்கி உள்ளது இது உலக வர்த்தகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும்

இதற்கிடையே உலக வா்த்தக அமைப்பின் சீர்திருத்தங்களை அமல்படுத்த இந்தியா விரும்பும் அதேவேளை வா்த்தகத்தை தடையின்றி மேற்கொள்ளவும் விரும்புவதாக திரு கரேஷ் பிரபு டுவிட்டரில் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல் திட்டத்தை வகுக்க இந்த கூட்டத்தில் முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் ரஷ்ய நிறுவனங்கள் இந்தியாவில் உள்ள வர்த்தக வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு இருதரப்பு பொருளாதார உறவுகளை வலுப்படுத்த வேண்டும் என்று வா்த்தக அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு கேட்டுக் கொண்டுள்ளார் தூரகிழக்கு பகுதிகளைச் சேர்ந்த கவாளா்கள் தலைமையில் வர்த்தக பிரதிநிதிகள் இந்தியாவிற்கு வருகை தந்து இங்குள்ள தொழில் நிறுவனங்களுடன் கூட்டாக செயல்படும் வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்ய வேண்டுமென்று திரு சுரேஷ் பிரபு அழைப்பு விடுத்திருப்பதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அண்மையில் ரஷ்யாவில் நடைபெற்ற கிழக்கத்திய நாடுகளின் பொருளாதார கூட்டமைப்பு கூட்டத்தில் அவர் பங்கேற்றார் ரஷ்ய வர்த்தக அமைச்சரை சந்தித்த திரு சுரேஷ் பிரபு இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிப்பது குறித்து பேச்சு நடத்தினார்

ஏழு நாள் பயணத்தின் முதற்கட்டமாக அவர் செர்பியா செல்லவுள்ளார் இது குறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சக இணைச்செயலாளர் டாக்டர் அஞ்சுகுமார் குடியரசுத் துணைத்தலைவரின் இந்த பயணத்தின்போது அந்நாடுகளுடன் வேளாண்மை மற்றும் சுற்றுவாத் துறைகளில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறினார் செர்பியா பயனத்தை முடித்துக்கொண்டு ஞாயிறன்று மால்டா சென்றடையும் திரு வெங்கைய்யா நாயுடு அந்நாட்டின் தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளதாக அவர் தெரிவித்தார்

இணைப்புச்சாலை வசதியற்ற அனைத்து குக்கிராமங்களிலிருந்து வணிக மையங்களுக்கும் பிற இடங்களுக்கும் செல்ல ஏதுவான பிரதமின் கிராம சாலைகள் மேம்பாட்டுத் திட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது

கிராம சாலைகள் திட்டத்தின் பயன் குறித்து பயனாளிகள் கருத்து தெரிவித்தனா்

நாடு முழுவதும் இன்று ஹிந்தி தினம் கொண்டாடப்படுகிறது

ஹிந்தி மொழியை மேம்படுத்த சிறப்புமிக்க பணியாற்றிய பல்வேறு துறைகள் அமைச்சகங்கள் அலுவலகங்கள் ஆகியவற்றின் தலைமைப் பொறுப்பில் உள்ளவர்களுக்கு குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு ராஜ் பாஷா விருதுகளை வழங்கினார் இநத நிகழ்ச்சியில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சள் திரு ராஜ்நாத்சிங் ஹிந்தி மொழி தேசத்தை இணைக்கிறது என்றார் உலகம் முழுவதும் ஹிந்தி மொழி மீது சிறப்பு கவனம் ஏற்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட அவர் கூகுல் முகநூல் மற்றும் பிற சமூக ஊடகங்கள் ஹிந்தி மொழிக்கு வளர்ச்சியை ஏற்படுத்துவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார்

தென்கொரியாவில் நடைபெறும் உலக துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் ஷிப் போட்டிகளில் இந்தியாவின் ஜூனியர் வீரர்கள் இன்று இரண்டு தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளனர்

இவருடன் ராஜ்கன்வர் சிங் சாந்து ஆதர்ஷ் சிங் ஆகியோர் இணைந்து குழுப் போட்டியிலும் தங்கப்பதக்கம் வென்றனர்